இந்தியாவும் பங்களாதேஷும் கையெழுத்திட்டுள்ளன

பொது மக்களை மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார்

அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார் மஹா தர்காஷ்டமி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப்படுகிறது

நிலையில் உள்ளது இனி விரிவான செய்திகள் பங்களாதேஷில் கடலோர கண்காணிப்பு ரேடார் அமைப்பை மத்திய அரசு நிறுவுவதற்கு ஏதுவாக இந்தியா பங்களாதேஷ் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது பிரதமர் திரு நரேந்திரமோடி பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா ஆகியோரிடையே புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைக்கு பின் ஏழு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின கடல்வழி பாதுகாப்பிற்கு நெருக்கமான ஒத்துழைப்பு பங்காளதேஷின் கடலோர கண்காணிப்புக்கு ரேடார் மையம் நிறுவுவதல் ஆகியவற்றுக்கான முன்முயற்சிகளை இருநாட்டு பிரதமர்களும் வரவேற்றனர் அதிகரித்து வரும் கடல்வழியாள பயங்கராவாத அச்சுறத்தலுக்கு இந்த கடலோர பாதுகாப்பு பயனுடையதாக இருக்கும் சாட்டோகிராம் மோங்லா துறைமுகங்கள் பயன்பாட்டுக்கு நிலையாள செயல்பாட்டு விதிமுறைக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் திரிபுராவில் உள்ள சாப்ரும் நகரின் குடிநீர் விநியோகத்திற்கு ஃபெளி ஆற்றிலிருந்து இந்தியா விநாடிக்கு ஒன்று புள்ளி எட்டு இரண்டு கனஅடி தண்ணீர் எடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகியவையும் நேற்று கையெழுத்தாகின பங்களாதேஷிலிருந்து சமையல் எரிவாயு இறக்குமதி டாக்காவில் உள்ள ராமகிருஷ்ணா மிஷினில் விவேகானந்தா பவன் அமைத்தல் பங்களாதேஷ் இந்தியா தொழில் திறன் மேம்பாட்டு மையம் அமைத்தல் ஆகிய திட்டங்களை இருநாட்டு பிரதமர்களும் காணொலிக் காட்சி மூலம் தொடங்கி வைத்தனர் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் திரு

பங்களாதேஷ் பிரதமர் திருமதி ஷேக் ஹசினா பேசிய போது கடல்சார் பாதுகாப்பு சிவில் அணுளரிசக்தி மற்றும் வர்த்தகம் ஆகிய துறைகளில் கடந்த சில ஆண்டுகளாக இருநாடுகளுக்கு இடையே ஒத்துழைப்பு மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தீவிரவாதத்திற்கு எதிராக பங்களாதேஷ் அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையை பிரதமர் திரு மோடி பாராட்டினார் பிராந்தியத்தில் அமைதி பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் திருமதி ஷேக் ஹசீனா செயல்பட்டு வருவதாக கூறினார்

செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் இரண்டு கட்சிகளும் மகாராஷட்ரா சுட்டப்பேரவை தேர்தலில் பெரும்பான்மை பலத்தை பெறும் என்றும் கூறினார் இதற்கிடையே மகாராஷட்ரா ஹரியானா மாநிலங்களின் சட்டப்பேரவை தேர்தலுக்கு தாக்கலான வேட்புமனுக்கள் பரிசீலனை நேற்று நடைபெற்றது இந்த இரு மாநிலங்களிலும் வேட்புமனுக்களை திரும்பப்பெற நாளை கடைசி நாளாகும்

போக்குவரத்து விதிகளை மீறுவோர் மோட்டார் வாகனச் சுட்டம் மற்றும் இந்திய தண்டனைச் சுட்டத்தின்கீழ் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது இதுகுறித்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்து மல்ஹோத்ரா சஞ்சீவ் கன்னா ஆகியோர் அடங்கிய அமர்வு குற்றத் தன்மையின் அடிப்படையில் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தது போக்குவரத்து விதிகளை மீறுவோர்மீது மோட்டார் வாகனச் சுட்டத்தின்கீழ் மட்டும் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற குவஹாத்தி உயர்நீதிமன்ற உத்தரவையும் உச்சநீதிமன்றம் நிராகரித்தது சாலை விபத்துகளுக்கு காரணமானவர்கள்மீது கடும் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது

நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட அவரை கூடுதல் நீதிபதி எஸ்ஜி ஷேக் முன்பு மும்பை காவல்துறையினர் ஆஜர்படுத்தினர் அப்போது இவ்வழக்கு தொடர்பாக ஜாய் தாமஸை காவல்துறை காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதியிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது வீட்டுவசதி மற்றும் கட்டமைப்பு வங்கியின் இயக்குநர் ராகேஷ் வதவான் மற்றும் அவரது மகன் சாரங் கையும் மும்பை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இவர்கள் வரும் ஒன்பதாம் தேதிவரை காவல்துறை காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் வருகிற தீபாவளி பண்டிகையை சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத பசுமைப் பட்டாசுகளுடன் கொண்டாடுமாறு பொது மக்களுக்கு மத்திய சுகாதாரம் மற்றும் அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கேட்டுக் கொண்டுள்ளார் மத்திய அறிவியல் தொழில் ஆராய்ச்சி கவுன்சில் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள பசுமைப் பட்டாசுகளை புதுதில்லியில் அறிமுகப்படுத்திய அவர் இந்த வகை பட்டாசுகளை பயன்படுத்துவதன் மூலம் முப்பது சதவீத அளவுக்கு காற்று மாசடைவது குறையும் என்றார் மேலும் பசுமைப் பட்டாசுகளுக்கான உற்பத்தி செலவு குறைவதால் அவை குறைந்த விலைக்குக் கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

இந்தியா சர்வதேச திரைப்பட விழாவின் பொன்விழா ஆண்டாள இந்த ஆண்டில் சுமார் பத்தாயிரம் திரைப்பட ரசிகர்கள் விழாவில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்ப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் முதன்முறையாக பார்வையற்றவர்களுக்கு ஒலி வர்ணனையுடன் திரைப்படங்கள் திரையிடப்படுவதாக அவர் தெரிவித்தார்

தர்காஷ்டமி இன்று நாட்டின் பல பகுதிகளில் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி குடியரசு தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் தீமைக்கு எதிராக நன்மை வெற்றி பெற்றதன் அடையாளமாக தர்கா பூஜை கொண்டாடப்படுவதாகவும் உண்மையும் நேர்மையும் வெற்றிபெறும் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்துவதாக இந்த விழா இருப்பதாகவும் குடியரசுத்தலைவர் தமது வாழ்த்துச்செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் மக்களின் வாழ்க்கையில் தர்காதேவி மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொண்டு வரட்டும் என்று கூறியுள்ளார் தேசிய போர் நினைவு இடத்தில் பொறிப்பதற்கு ஸ்க்வாட்ரன் தலைவர் ரவி கன்னாவின் பெயரை இந்திய விமானப்படை சேர்த்துள்ளது புதுதில்லியில் இந்தியாகேட் அருகே உள்ள இந்த நினைவிடம் இந்திய ரானுவத்தினரின் தியாகங்களை போற்றும்வகையில் கட்டப்பட்டுள்ளது

இந்த தாக்குதலுக்கு காரணமான ஜம்மு காஷ்மீர் விடுதலை முன்னணியின் நிறுவனர் யாசின் மாலிக் மீது தடா சட்டத்தின்கீழ் தொடுக்கப்பட்ட வழக்கு ஸ்ரீநகர் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த வழக்கு சென்றமாதம் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்நிலையில் பயங்கரவாதிகளுக்கு நிதியுதவி செய்ததாக தேசிய புலனாய்வு முகமையால் கைது செய்யப்பட்ட யாசின் மாலிக் தற்போது தில்லி திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்

ஏற்கனவே தடைவிதிக்க நீதிமன்றம் மறத்துள்ளநிலையில் இந்தத்தடை அரசியல் அமைப்பு சுட்டத்திற்கு எதிரானது என்றும் நீதிமன்ற விசாரணையில் புதிய சட்ட விஷயங்களை முன்வைக்க இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர்